வங்கியின் உபரி நிதியை மத்திய அரசுக்கு அளிக்க அவ்வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியிருக்கிறார்

ரமேஷ் பொக்கிரியால் நிஷாங்க் தெரிவித்திருக்கிறார்

தமிழக பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு பத்தாயிரம் ருபாய் மதிப்பூதியத்தில் ஆசிரியர்களை பணியமர்த்த பள்ளிக்கல்வித்துறை அனுமதி அளித்துள்ளது இனி விரிவான செய்திகள் பிமல் ஜவான் தலைமையிவான குழு அளித்த பரிந்துரைகள் அடிப்படையிலேயே ரிசர்வ் வங்கியின் உபரி நிதியை மத்திய அரசுக்கு அளிக்க அவ்வங்கி முன்வந்துள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீத்தாராமன் கூறியிருக்கிறார் புனேயில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் பிமல் ஜலான் தலைமையிலான குழுவை அவ்வங்கிதான் நியமித்ததே தவிர அரசு அல்ல என்றார் நிதி ஸ்திரத்தன்மை உட்பட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசித்த பிறகுதான் உபரி நிதியை மத்திய அரசுக்கு வழங்க ரிசர்வ் வங்கி முடிவு செய்தது என்றும் அவர் கூறினார் இந்த நிதியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்து இன்னும் அரசு முடிவெடுக்கவில்லை என்றும் பொருளாதார மந்தநிலையை சமாளிக்க இந்த நிதி உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார் முன்னதாக காங்கிரஸ் தலைவர்களில் ஒருவரான திருராகுல் காந்தி விடுத்த ட்விட்டர் செய்தியில் மத்திய அரசின் தவறான பொருளாதார கொள்கைகளால் மந்தநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவற்றை போக்க ரிசர்வ் வங்கியின் உபரி நிதியை எடுத்து பயன்படுத்துவது சரியான தீர்வாக இருக்காது என்றும் கூறியிருந்தார்

பொருளாதாரத்தில் இந்தியா வேகமாக வளர்ந்து வருவதாகவும் அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக அதிக நேரடி அன்னிய முதலீடுகளைப் பெறும் நாடு இந்தியா என்றும் அவர் தெரிவித்தார் சமஸ்கிருதம் அறிவியல் பூர்வமான மொழி என்றும் உலகில் தோன்றிய முதல் மொழி என்றும் சமஸ்கிருத மொழி அதிகமாக பயன்படுத்தக்கூடிய மொழி என்றும் அவர் குறிப்பிட்டார் பல நூறாண்டுகளுக்கு முன்பே அறிவியலில் இந்தியா உலகில் முதன்மையான நாடாக விளங்கியதாகவும் யோகா ஆயுர்வேதம் உள்ளிட்டவை இந்தியாவில் தோன்றியதாகவும் அவர் கூறினார் ஐ என் எக்ஸ் மீடியா பணப்பரிமாற்ற முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு ப சிதம்பரத்தை கைது செய்ய விதிக்கப்பட்ட தடையை இன்றுவரை நீட்டித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக நேற்று நீதிபதிகள் திருமதிபானுமதி திருநீதிபதி போபண்ணா ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தமக்கு எதிராக அமலாக்க இயக்குனரகம் பிறப்பித்துள்ள இரண்டு கைது வாரண்டை எதிர்த்து திரு சிதம்பரம் தரப்பில் மனுதாக்கல் செய்யப்பட்டது

வெளிநாடுகளில் தமக்கு சொத்துக்களோ வங்கிக் கணக்கோ இல்லை என்றும் அந்த மனுவில் அவர் கூறியுள்ளார் இந்நிலையில் திரு சிதம்பரத்திடம் விரைந்து விசாரணையை முடிக்க வேண்டும் என்று அமலாக்க இயக்குனரகத்திற்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழ்நாட்டில் தொழில்தொடங்க வெளிநாட்டு தொழில்முனைவோர்களை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இங்கிலாந்து அமெரிக்கா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார் இதற்காக அவர் இன்று சென்னையிலிருந்து புறப்பட்டுச் செல்கிறார் முதலில் லண்டன் செல்லும் முதலமைச்சா் அங்கு மருத்துவா்கள் மற்றும் மருத்துவப் பணியாளர்களின் பணித்திறனை ஆய்வு செய்கிறார் பின்னர் சர்வதேச மனிதவள மேம்பாட்டு நிறுவனம் லண்டன் கிய்ஸ் கல்லூரி மருத்துவமனையின் கிளை ஒன்றை தமிழகத்தில் தொடங்குவது தொடா்பாகவும் புரிந்துணா்வு ஒப்பந்தங்களில் முதலமைச்சா் கையெழுத்திடுகிறார் லண்டன் தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கும் நிகழ்ச்சியிலும் அவர் கலந்து கொள்கிறார் சூரியசக்தி மற்றும் காற்றாலை மின் உற்பத்தி நிறுவனங்களை பார்வையிடும் முதலமைச்சர் இங்கிலாந்து நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினா்களையும் சந்தித்து பேசுகிறாா் அடுத்த மாதம் இரண்டாம் தேதி நியுயாா்க் செல்லும் திரு எடப்பாடி பழனிசாமி அங்கு அமெரிக்காவில் வசிக்கும் தமிழ் தொழில்முனைவோா் அமெரிக்க தொழில் முனைவோா்களுடன் கலந்துரையாடுகிறார் பின்னர் துபாய் செல்லும் முதலமைச்சர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசின் தொழில் முனைவோர் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்துள்ள கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றுகிறார் மூன்று நாடுகளில் இரண்டுவார காலம் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு அடுத்த மாதம் பத்தாம் தேதி முதலமைச்சர் தமிழகம் திரும்புகிறார் மாவட்டங்களைப் பிரிப்பதற்கு முன்பு மக்களிடம் கருத்துக்களைக் கேட்க வேண்டுமென்று தமிழக அரசை திமுக தலைவர் திரு மு க ஸ்டாவின் கேட்டுக் கொண்டுள்ளார் சேலத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர் உரிய ஆய்வுகள் நடத்தி மாவட்டத்திற்கான கட்டமைப்புக்களை ஏற்படுத்திய பின்னரே மாவட்டங்களைப் பிரிக்க வேண்டும் என்று கூறினார்

ஊழியர்கள் பற்றாக்குறை காரணமாக போயஸ் தோட்ட இல்லத்தை அளவிட காலதாமதம் ஆவதாகவும் எனவே இதற்கான பனியை அண்ணா பல்கலைக்கழகத்திடம் ஒப்படைக்கலாம் என்றும் வருமானவரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது வேலூர் மாவட்டத்தை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை என மூன்று மாவட்டங்களாக பிரிக்க தமிழக அரசு முடிவு செய்ததை அடுத்து இது தொடர்பான கருத்துக்கேட்பு கூட்டம் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறவுள்ளது

சண்முகசுந்தரம் அறிவித்துள்ளார்

மத்திய அரசின் ஜல் சக்தி அபியான் திட்டத்தின் மூலமாகவும் மாநில அரசின் குடிமராமத்து திட்டத்தின் மூலமாகவும் நடைபெறும் இப்பணிகளுக்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார்

இந்திய விமானங்கள் பாகிஸ்தான் வான்வெளியை பயன்படுத்த நிரந்தரமாக தடை விதிப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று அந்நாட்டு அமைச்சர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் கஷ்மீர் பள்ளத்தாக்கில் கடைகளும் வணிக நிறுவனங்களும் திறக்கப்பட்டுள்ளன இந்தியாவின் முதல் பெண் டிஜிபியான கஞ்சன் சவுத்ரி பட்டாச்சார்யா மும்பையில் காலமானார்

தில்லியிலிருந்து ஐதராபாத் நோக்கி சென்று கொண்டிருந்த இண்டிகோ விமானத்தின் விமானி அறையில் புகை வந்ததை அடுத்து விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தில் பூஞ்ச் மாவட்டத்தை ஒட்டியுள்ள எல்லைக்கட்டுப்பாட்டுக் கோட்டு பகுதியில் சண்டை நிறுத்ததை மீறி பாகிஸ்தான் துருப்புகள் இந்திய நிலைகள் மீது தாக்குதல் நடத்தின

ஆசியா மரியம் தெரிவித்துள்ளார் இணை ரயில் தாமதமாக வருவதால் சென்னை வழியாகச் செல்லும் எர்ணாகுளம் பிலாஸ்பூர் விரைவு ரயில் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது

புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் குஜராத் ஹரியானா அணியையும் தில்லி மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன